துணைமுதலமைச்சர் திரு

பிரதமர் திரு நரேந்திரமோதி உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ராப்பூரில் கூட்டுறவு மேம்பாட்டுத்திட்டத்தை இன்று துவக்கிவைக்கிறார்

குஹாத்தியில் நடைபெறும் தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட காலிறுதி சுற்றுக்கு பி

சிந்து இன்று முன்னேறியுள்ளார்

டி

சிவஞானத்தின் திருவுருவ சிலை சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள சி

ஆதித்தனாரின் திருவுருவ சிலைகளுக்கு அவர்தம் பிறந்த நாட்களில் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு சிறப்பிக்கப்படும் என்றும் கூறினார்

நடப்பு நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்கள் குறித்த இறுதி துணை நிதிநிலை அறிக்கை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது

பன்னீர்செல்வம் அவையில் தாக்கல் செய்தார்

பாண்டியராஜன் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு இதற்கு போதுமான நிதியை வழங்கி இருப்பதாகவும் மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று இதுதொடர்பாக எதிர்கட்சி தலைவர் திரு

க

இந்த நிறுவனத்திற்கு விரைவில் நிரந்தர இயக்குனர் நியமிக்கப்படுவார் என்றார் இந்நிறுவனத்தில் தமிழ் சார்ந்த ஆய்வுகள் கருத்தரங்குகள் பயிலரங்குகள் உள்ளிட்டவை நடைபெற்றுவருவதாகவும் தெரிவித்தார்

மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் விருது வழங்குவது குறித்து மத்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அதற்கான முயற்சியை அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார்

கிராமப்பகுதிகளில் இயற்கை மரணம் அடைபவர்களுக்கு இறப்பு சான்றிதழை தாமதமின்றி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்

தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான ஒரு திருப்புமுனையை பிஜேபி ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவத்த அவர் தொடர்ந்து தமிழகத்தின் வளர்ச்சியை பிஜேபி உறுதி செய்யும் என்றார்

கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நல்ல திட்டங்கள் மத்திய அரசின் சார்பில் செயல்படுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி கே

தமிழக அரசின் பல்வேறு நிகழ்ச்சிகளால் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர் சாதி மத இன வேறுபாடின்றி உடல் உறுப்பு தானம் செய்யப்படுவதாக ஆய்வறிக்கை புலப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான ஆறாயிரம் ருபாய் திட்டத்தின் கீழ் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் மட்டுமே பயனடைவார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார்

இதையொட்டி நாகை யாஹுசைன் பள்ளி வாசலிலிருந்து கொடி ஊர்வலம் நாளை இரவு தொடங்குகிறது இந்த ஊர்வலத்தின் இறுதியில் நாளை மறுநாள் அதிகாலை உலகப்புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் மீது சந்தனம் பூசும் வைபவம் நடைபெறும்